கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் இருபதாம் ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கார்கிலில் உள்ள போர் நினைவிடத்தில் குடியரசு மலர்தாவி மரியாதை செலுத்துகிறார் புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார் இந்நாளையொட்டி ராமநாதபுரம் உச்சிபுளியில் உள்ள கடற்படை விமான தளத்தை பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளது கார்கில் போர் வெற்றி தொடர்பான பாதுகாப்பு அமைச்சகத்தின் காணொலி காட்சி யூ டியூபில் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு படை வீரர்களின் வீரம் மற்றும் தியாகம்ஆகியவற்றை எடுத்துரைக்கும் வகையில் இந்த காணொலி உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தின் நடப்பு கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

இஸ்லாமிய மகளிர் திருமண உரிமை பாதுகாப்பு சுட்டத்திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது முன்னதாக இம்மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய சுட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தலாக் முறை விவாகரத்தை தடை செய்வதற்கு இது அவசியமாகிறது என்றார் இதுதொடர்பாக உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் தீர்ப்பளித்த போதிலும் தலாக் முறை விவாகரத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்வதாக அவர் குறிப்பிட்டார் இந்த மசோதா எந்த மதத்திற்கும் எதிரானது அல்ல என்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் திட்டவட்டமாக தெரிவித்தார் இந்த சுட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் திமுக பிஎஸ்பி ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர் நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை வெளியிடுவதில் வானொலி மற்றும் தூர்தர்ஷன் முக்கிய பங்கு வகித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள தூர்தர்ஷன் வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒலிபரப்புக்கான அதிநவீன வசதிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் ஆக்கப்பூர்வமான செய்திகள் மக்களுக்கு விரைவாக சென்றடையவேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார் கர்நாடகாவில் காங்கிரஸ் அதிருப்தி சுட்டபேரவை உறுப்பினர்கள் மூன்று பேரை அம்மாநில சட்டப்பேரவை தலைவர் திரு ரமேஷ் குமார் தகுதி நீக்கம் செய்துள்ளார் நேற்று பெங்களுருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சித் தாவல் தடைச்சுட்டத்தின்கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

தருமபுரியில் உயர்கல்வித்துறை புத்தக திருவிழாவை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் இன்று தொடங்கி வைக்கிறார் ஏராளமான அரங்குகள் இதில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நேற்று புதுதில்லியில் திரு நவீன்குமார் தலைமயில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த திரு நவீன்குமார் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து குறைவாக இருந்தபோதிலும் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து தொடர்ந்து நீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மற்றும் புதுவை மாநிலங்களின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டத்தில் இக்கோரிக்கை வலியுறுத்தப்படும் என்றார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெறுவதாக இருந்த கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள முருகன் திருக்கோவில்களில் ஆடிக் கிருத்திகை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது திருத்தனி முருகள் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பல்வேறு காவடிகளை எடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பாதகாப்பிற்காக இரண்டாபிரத்திற்கு மேற்பட்ட போலீசார் மலைக்கோவில் பகுதி மற்றும் திருத்தணி நகர் முழுவதும் பாதகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆடிக்கிருத்திகை விழாவை முன்னிட்டு இன்று திருவள்ளுவர் மாவட்டத்திற்கு உள்ளுர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இன்று மாலை ஆறு மணிக்கு மலைக்கோவில் அடிவாரத்தில் உள்ள சரவணபொய்கை திருக்குளத்தில் முதல்நாள் தெப்பதிருவிழ நடைபெறவுள்ளது திருத்தணியிலிருந்து ஏ கே தனசேகரன் தூத்துக்குடியில் உள்ள உலக பிரசித்திபெற்ற பனிமய மாதா பேராலயத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இதனையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பனிமய மாதாவின் சொருப சுப்பரபவனி நடைபெறும் அன்றைய தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்தகொள்வார்கள் என்பதினால் தாத்துத்துட்குட மாவட்டத்திற்கு உள்ளுர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தாத்துக்குடியிலிருந்து வட்சுமணன்

இந்தியாவுடனான உறவு தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது

ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறவுள்ளன

ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜுளியர் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் இசாந்த் பட்னாகர் விஷ்ணுவர்தன் இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அதிதி பட் தனிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளன